கஜா புயல் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள்

பழனிச்சாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

நடராஜன் தெரிவித்துள்ளார்

இதன் ஒரு பகுதியாக ஜொ்மன் தலைவர் ஏஞ்சலா மெர்க்கல் தென்னாப்பிரிக்க அதிப்ர் சிரில் ராம்

போர்ஸா உள்ளிட்டோருடனும் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் மேலும் பிரான்ஸ் அதிபா் இமானுவேல் மேக்ரானுடன் கலந்துரையாடும் பிரதமா் ஸ்பெயின் ஜமைக்கா நாட்டுத் தலைவர்களுடனும் ஆலோசனை மேற்கொள்கிறார்

பொருளாதார குற்றவாளிகளின் சொத்துக்களை பநிமுதல் செய்ய சர்வதேச அளவில் நடவடிக்கைகள் தேவை என்பதையும் அவர் வலியுறுத்தினார் இம்மாநாட்டிற்கு பின்னா் பிரதமா் திரு நரேந்திரமோடி இன்றுமாலை நாடு திரும்புகிறாா்

தொழில் நிறுவனங்கள் சந்தைகள் விவசாய பெருமக்களிடையே ஒருங்கிணைப்புத் தேவை என்றார் மண்வள அட்டை போன்ற மத்திய அரசின் வேளாண் வளர்ச்சித் திட்டங்களையும் குடியரசுத்தலைவர் எடுத்துரைத்தார்

எடப்பாடி கே

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட மாவட்ட மறுவாழ்வு பணிகளுக்கு எவ்வித தொய்வும் ஏற்படாமல் முடிக்க ஊழியர்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வாய்ப்புள்ளவை செயல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்

மணியன் தெரிவித்துள்ளார்

ஆய்வுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு

உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

இதுவரையிலும் மின்சாரம் வழங்கப்படாத குக்கிராமங்களில் இந்த வாகனங்கள் பயணித்து மக்களிடையே நோய் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார்

ஆய்வாளர்கள் சுகாதார மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்டோா் ககாதார இப்பணிகளில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

நடராஜன் தெரிவித்துள்ளார்

மாணாக்கர் அரசின் இலவச பொருட்களை பயன்படுத்தி கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் அவர் வாழ்த்தினார்

செங்கோட்டையன் தமிழகத்தில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டு மாணாக்கருக்கு அடுத்த மாத இறுதிக்குள் மடிக்கணிணிகள் வழங்கப்பட்டு விடும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

உங்களின் நிலையை அறிந்து கொள்ளுங்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும்

கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் திரு

கிருஷ்ணகிரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரபாகரனும் நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஆசியா மரியமும் பெரம்பலூரில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு

கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் எயிட்ஸ் நோயாளிகளுக்கு ஆதரவுக்கரம் நீட்ட அறிவுறுத்தப்பட்டது

பழனிச்சாமி இதில் உரையாற்றினார்